நாட்டின் பாதுகாப்பிற்கு சவாவாக உள்ள சக்திகளுக்கு தக்க பதிவடி தரப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அளவில் உறுதியான நடவடிக்கை வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய எடுக்கப்பட நாயுடு வலியுறுத்தியுள்ளார் வேளாண்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்த ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதியம் ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை கிழக்கு பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது நாட்டின் பாதுகாப்பிற்கு சகவாலாக உள்ள சக்திகளுக்கு தக்க பதிவடி தரப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரனாசியில் நேற்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் காசி விஸ்வநாதர் ஆலய வளாக கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட அவர் தொடர்ந்து ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் அங்கு நடைபெற்ற தேவ் தீபஒளி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உள்நாட்டு மற்றும் எல்லைப் பாதுகாகப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் இதற்கு சவாலாக உள்ள சக்திகளுக்கு தகுந்த பதிவடி தரப்படுவதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்களின் பணியை பாராட்டும் வகையில் அவர் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

முன்னதாக பிரயாக்ராஜ் வாரனாசி இடையேயான ஆறுவழி தேசிய நெடுஞ்சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்போது பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பதற்கும் விவசாயப் பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் காப்பீடு வழங்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் நாட்டில் ஏழை மக்கள் பயன்பெறும் அளவிற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பல்வேறு நிலைகளில் தடுப்பு மருந்து தயாரிப்பது குறித்தும் பிரதமர் விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தார் தடுப்பு மருந்து தொடர்பான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் மருந்துக் கட்டுப்பாடு விதிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு உதவுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் தடுப்பு மருந்துகள் குறித்து பொது மக்கள் கலடமாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிய மொழி நடையில் விழிப்புணர்வு வாசகங்களை தெரிவிக்க வேண்டுமென்று அவர் கூறினார் நாட்டின் அனைத்துப் பகுதிகளுக்கும் தடுப்பு மருந்தை விரைவாக கொண்டுச் செல்வதற்கு போக்குவரத்து உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமர் தடுப்பு மருந்து ஆய்வுக் குழுக்களுடன் விவாதித்தார் பல்வேறு கட்டங்களில் மனிதர்களுக்கு இந்த தடுப்பூசி மருந்துகள் போடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட விவரங்களை ஒரு மாதத்திற்குள் தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார்

தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அளவில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய திரு வெங்கைய நாயுடு அண்டை நாடுகளுக்கு எதிரான ஆயுதமாக தீவிரவாதத்தை சில நாடுகள் பயன்படுத்துவது சர்வதேச அளவில் அச்சுறுத்தவாக உள்ளது என்று கூறினார் அனைத்து விதமான தீவிரவாதத்தையும் இந்தியா எதிர்ப்பதாக அவர் தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளிடையே அமைதி மற்றும் வளம் ஏற்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்

இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து மீண்டு வருவதாக அவர் கூறினார் பொது மக்கள் சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு இந்தியாவில் இருப்பதால் விரைந்து மீண்டு வருவதாக அவர் கூறினார் வேளாண்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது புதுதில்லியில் இன்று மாலை மூன்று மணிக்கு இந்த குழுவுடன் விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு தங்களின் விளைப்பொருட்களுக்கான தொகை விரைந்து கிடைக்க புதிய வேளாண் சுட்டத்திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது விளைப்பொருட்களை நாட்டின் எந்த முளையிலும் விற்பனை செய்ய வேளாண் வர்த்தக சுட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஆதாரவிலை தொடரும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது இந்த சுட்டத்திருத்தங்களை எதிர்த்து சில விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வேளாண் சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஏதுவாக ஒரு லட்சம் கோடி ருபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இதன்மூலம் அறுவடைக்குப் பிந்தைய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய சாகுபடி பணிகளுக்காக விவசாயிகளுக்கு மத்திய கால மற்றும் நீண்டகால கடலுதவிகள் வழங்கப்படும் எள தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு கோடி ருபாய் வரையிலான கடன்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை மூன்று சதவீத வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் இந்தக் கடனுதவி மூலம் சேமிப்புக் கிடங்குகள் தரம் பிரிக்கும் எமயங்கள் பொருட்களை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளநிலை இறுதி ஆண்டு வகுப்புகள் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது

மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை வகுப்புகளும் டிசும்பர் ஏழு முதல் செயல்படும் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் சேரும் புதிய மாணவர்களுக்கான வகுப்புகள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

உள்அரங்குகளில் ஜம்பது சதவீத இருக்கைகளுடன் அதிகபட்சமாக இருநூறு பேர் வரை இன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தாது

அமெரிக்காவின் நிதியமைச்சராக திருமதி ஜோனெட் ஹெலனை நியமிக்க உள்ளதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார் தனது பொருளாதார குழுவை நேற்று அறிமுகம் செய்த அவர் அந்நாட்டின் மத்திய வங்கியின் தலைவராக இருந்த திரு ஜோனேட் ஹெலன் புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்பார் என அவர் கூறினார் அமெரிக்காவின் நிதியமைச்சர் பதவிக்கு முதல் முறையாக பெண் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளார் இதேபோல் முன்னாள் அதிபர் திரு பாரக் ஆபாமாவின் ஆட்சிக் காலத்தில் நிதித்துறையில் பணியாற்றிய முக்கிய பிரமுகர்களுக்கு திரு ஜோ பைடன் தனது அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளார் நாகாலாந்து பிராந்திய வருடாந்திர திருவிழா இன்று தொடங்குகிறது அம்மாநிலத்தில் பழமை வாய்ந்த கலாச்சாரத்தை பறைச்சாற்றும் வகையில் ஆண்டுதோறும் கொஹிமா மாவட்டத்தில் பிராந்திய திருவிழா நடத்தப்படுகிறது

நாகா கிராமிய கலாச்சார திருவிழாவை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது உலகம் முழுவதும் உள்ள நண்பர்கள் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டுமென நாகாலாந்து முதலமைச்சர் திரு நியோப்பிராய் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் என ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டவம் இன்று புயவாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா மற்றும் வடகிழக்கு அணிகள் தலா ஒரு கோல் அடித்ததால் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி முடிவடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது